செய்யப்பட்டுள்ளன

வெளியிட்டது

தேசிய பாதுகாப்பு முகமை திரு யாசின் மாலிக்கை இன்று கைது செய்தது வீட்டு கடனுக்கான வட்டி விகிதத்தை பாரத ஸ்டேட் வங்கி குறைத்துள்ளது

ஆந்திர பிரதேசம் சிக்கிம் அருணாச்சவப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது

முன்னாள் அமைச்சர்கள் திரு பவன் சிங் கட்டோவார் மற்றும் கவுரவ் கோகோய் ஆகியோரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் பிஜேபியின் பிரதான் பருவா மற்றும் ரமேஷ்வர் தேலி ஆகியோரும் அஸ்ஸாம் கனபரிஷதின் மோனி மாதவ் மகந்தா ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் மிசோராமில் உள்ள ஒரு மக்களவை தொகுதிக்கு ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்

மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குபதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்குபதிவு நேரம் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

அஸ்ஸாம் அருணாச்சல பிரசேதம் மிசோரம் சிக்கிம் மேற்கு திரிபுரா மணிப்பூர் புறநகர் நாகாலாந்து

மக்களவை தேர்தலில் நான்காம் கட்டவாக்குபதிவுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்று முடிவடைந்தது இந்நிலையில் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்படுகின்றன

வரும் வெள்ளிகிழமையன்று வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளாகும்

ஷாஐகான்பூர் கெரி ஹர்தோய் மிஷ்ரிக் உளாவோ பருக்கா பாத் எட்டாவா கனோஜ் கான்பூர் அக்பா்பூர் ஜலான் ஜான்சி மற்றம் ஹிமீர் பூர் ஆகிய தொகுதிகளுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன

ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி தலைவர் ஹனுமான் பேனிவால் நகோர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

ஜவஹர்லால் நேரு பல்கலை கழகத்திள் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கணயா குமார் இந்திய கம்யூனிஸ்டட் கட்சி வேட்பாளராக பெகுசாராய் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தாா் மக்களவை தேர்தலில் ஐந்தாம் கட்ட வாக்குபதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சென்ற டிசம்பர் மாதம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களில் மனுதாரர்கள் சட்ட விரோதமாக ஆவணங்களை பெற்றதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபம் தெரிவித்தது இந்நிலையில் அந்த ஆவணங்கள் மீது மத்திய அரசு கூறியுள்ள ஆட்சேபங்களை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அந்த மனுவை இன்று நிராகரித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மற்றும் நீதிபதிகள் எஸ் கே கவுல் கே ளம் ஜோசுப் ஆகியோர் அடங்கிய அமர்வுஇந்த கருத்தை தெரிவித்துள்ளது

உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அருண் ஷோரி கூறியிருக்கிறார் மனுதாரர்கள் சுமர்ப்பித்த ஆவணங்கள் குறித்து அரசு ஆட்சேபம் தெரிவித்ததை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கூறியிருப்பது நம்பிக்கையை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு யஷ்வந்த் சின்ஹா மற்றும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ள அரசு நாட்டின் பாதுகாப்பை சமரசம் செய்து விட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீத்தாராம் பெச்சூரி கூறியிருக்கிறார்

ஜம்முவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றம் திரு யாசின் மாலிக்கை காவலில் வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவிட்டதை அடுத்து திரு மாலிக் நேற்று மாலை தில்லி கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் திகாா் சிறையில் அடைக்கப்பட்டாா் கடந்த பிப்ரவரி மாதம் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட அவர் ஜம்முவில் உள்ள கோட் பல்வால் சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டார் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சௌராஷ்டிராவில் உள்ள ஜுனாகரிலும் தெற்கு குஜராத்தில் உள்ள சோன்கத்திலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றுகிறார் இந்த பகுதிகளில் பிஜேபி தலைவரும் காந்திநகர் தொகுதியின் வேட்பாளருமான திரு அமீத் ஷா கட்சியின் மூத்த தலைவர்க்ள திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு யோகி ஆதித்ய நாத் ஏற்கனவே பிரக்சாரம் மேற்கொண்டுள்ளனர் பாரத ஸ்டேட் வங்கி வீட்டு வசதி கடனுக்கான வட்டிவிகிதங்களை மாற்றி அமைத்துள்ளது

இந்தாண்டு பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ரிசா்வ் வங்கி அறிவித்த இரண்டு நிதி கொள்கை ஆய்வுக்கு பின்னர் வட்டி விகித குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மாட்டு தீவன ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றுள்ள ராஷ்டியி ஜனதாதள் தலைவா் திரு லாலுபிரசாத் யாதவின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமா்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது